இந்தமசோதாநிறைவேற்றப்பட்டிருப்பதுபாலினசமத்துவத்திற்குவழிவகுக்கும் எனகுடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டதலைவர்கள் தெரிவித்துள்ளனர்

வீராங்கணைகள் களம் இறங்குகின்றனர் இனிவிரிவானசெய்திகள் முத்தலாக் தடைச்சுட்டமசோதாமாநிவங்களவையில் நேற்றுநிறைவேறியது

காங்கிரஸ் திமுக திரணமுல் காங்கிரஸ் இடதுசாரிகள் மற்றும் தேசியவாதகாங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்தஉறுப்பினர்கள் மசோதாவுக்குஎதிராகவாக்களித்தனர் அஇஅதிமுக ஐக்கிய ஐனதாதளம் பகுஜன் சமாஜ் தெலுங்குதேசம் மற்றும் தெலங்கானா ராஷ்ட்ரசமிதிகட்சிகளின் உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் வெளிநடப்பு செய்தனர் இந்தமசோதாஏற்கனவேமக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருப்பதால் குடியரசுத் தலைவருக்குஅனுப்பிவைக்கப்பட்டுஅவரதுடுப்புதல் கிடைத்ததும் முறைப்படிநடைமுறைக்குவரும் தடைச் சட்டத்திற்குநாடாளுமன்றத்தின் முத்தலாக் ஒப்புதல் கிடைத்திருப்பதுபாலினசமத்துவத்தைஎட்டுவதில் ஒருமைல்கல் எனகுடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

சட்டம் முத்தவாக் தடைச் நிறைவேற்றப்பட்டிருப்பதுசமுதாயத்தில் பாலினசமத்துவத்தைநிலைநாட்டஉதவும் என்றுபிரதமர் திரு நரேந்திரமோடிகூறியுள்ளார் இஸ்லாமியபெண்களுக்குவரலாற்றுரீதியாக இழைக்கப்பட்டுவந்ததவறுதிருத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நாடாளுமன்றத்தில் இந்தமசோதாவுக்குஆதரவாகவாக்களித்தஅனைத்துகட்சிகள் மற்றம் நாடாளுமன்றஉறுப்பினர்களுக்கும் அவர் நன்றிதெரிவித்துக் கொண்டுள்ளார் முத்தலாக் நடைமுறையஒழிப்பது மகளிருக்குஅதிகாரம் அளிக்கவும் சமுதாயத்தில் அவர்கள் கண்ணியத்துடன் வாழவும் வகைசெய்யும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இந்தமசோதாநாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதினம் இந்திய ஜனநாயகத்தில் சிறந்ததினம் எனபிஜேபிதலைவர் திரூ அமித் ஷா தெரிவித்துள்ளார் ஆனால்முத்தவாக் நடைமுறைச்சநீதிமன்றத்தால் ஏற்கனவேதடைசெய்யப்பட்டுவிட்டநிலையில் அதனை புதியசட்டம் மூலம் குற்றச்செயலாககருதவேண்டியதேவையில்லைஎனகாங்கிரஸ் கட்சிகூறியுள்ளது நாடாளுமன்றத்தில் முக்கியமசோதாக்கள் நிறைவேற்றப்பட இருப்பதால் பிஜேபிஉறுப்பினர்கள் அவைநடவடிக்கைகளில் தவறாமல் பங்கேற்குமாறு அக்கட்சியின் தலைவரும் அனைவரும் மத்தியஉள்துறைஅமைச்சருமானதிரு அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்றுபிஜேபிநாடாளுமன்றகுழுக்கூட்டத்தில் பேசியஅவர் அரசால் கொன்டுவரப்படும் மசோதாக்கள் அதிகஉறுப்பினர்களின் ஆதரவுடன் நிறைவேற்றப்படுவதைஉறுதிசெய்யவேண்டும் என்றார்

அமித் ஷா அறிவுறுத்தியுள்ளார் தொழிலாளர்களுக்குகுறைந்தபட்சசம்பளம் வகைசெய்யும் மசோதாமக்களவையில் வழங்க நேற்றுநிறைவேறியது ஊழியர்களுக்குசம்பளம் தாமதமாகவழங்கப்படுவதைதடுப்பதற்கானவழிமுறைகளும் மேலம் இந்தமசோதாவில் இடம் பெற்றுள்ளதாகதொழிவாளர் நலத்துறைஅமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் தெரிவித்துள்ளார் வேலைவழங்குவோர் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதி அடங்கியமுத்தரப்பு மாநிலஅரசுகள் கமிட்டிஅமைக்கப்பட்டுகுறைந்தபட்சஊதியம் நிர்ணயிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இதேபோன்று பெருநிறுவனங்கள் திருத்தச்சட்டமசோதாமாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது இத்தகையநிறுவனங்கள் தங்களது சமூக பொறுப்புணர்வு திட்டத்தைமுழுமையாகநிறைவேற்றவும் தவறினால் கம்பெனிசட்டநடைமுறைகளின்படிநடவடிக்கைஎடுக்கவும் இந்தமசோதாவில் வகைசெய்யப்பட்டுள்ளதாகநிதிமற்றும் கம்பெனிகள் விவகாரங்கள் துறைஅமைச்சர் திருமதி நிர்மலாசீத்தாராமன் தெரிவித்துள்ளார்

இந்தியாவிலேயேதமிழகத்தில் தான் காற்றாலைமின்சாரம் அதிகஅளவில் உற்பத்திசெய்யப்படுவதாகதுணைமுதலமைச்சர் திரு ஒ பள்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்

தமிழகம் தற்போதுமின் மிகைமாநிலமாகதிகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார்

தேசிய புலனாய்வு முகமையைமத்தியஅரசியலுக்காகபயன்படுத்துவதாகதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் நேற்றுஅவர் வெளியிட்டுள்ளஅறிக்கையில் தமிழகத்தில் தேசிய புலனாய்வு முகமைமேற்கொள்ளும் சோதனைகள் இஸ்லாமியசமுதாயத்தினரைபயங்கரவாதிகள் மூலம் போலசித்தரிக்கமுயற்சிப்பதாகதெரிவித்துள்ளார் மாநிலஅரசுக்கேதெரியாமல் கைதுநடவடிக்கைகளில் மத்தியஅரசுநேரடியாகஈடுபடுவதுசரியல்லஎன்றும் திரு

க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் மக்களவையில் பிஜேபிக்குஅதிகஉறுப்பினர்கள் இருப்பதால் அரசியல் சட்டத்தையேமாற்றஅக்கட்சிமுயற்சிக்கக்கூடும் எனமார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிமாநிலச் செயலாளர் திருகேபாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் பேசியஅவர் வேலுாரில் செய்தியாளர்களிடம் கடந்தபொதுத் தேர்தலின்போதுதிமுகவிற்குவெற்றிவாய்ப்பு இருந்ததால் தான் வேலூர் கொகுதியில் கேர்கல் ஒத்திவைக்கப்பட்டதாகதெரிவித்தார் இத்தொகுதிக்குதேர்தல் நடத்தப்படும் நிலையில் தற்போது நாங்குநேரி விக்கிரவாண்டிசட்டப்பேரவைத் தொகுதிகளில் இடைத்தேர்தலைநடத்தமுன்வராததுஏன் என்றும் அவர் கேள்விஎழுப்பினார் பாவாற்றின் குறுக்கேஆந்திரஅரசுஅணைகட்டுவதைத் தடுக்கஅஇஅதிமுகஅரசுஎந்தநடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லைஎனஇந்தியகம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார்

இது தொடர்பானவழக்கைநீதிபதிகள் எஸ் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கியஅமர்வு தாமாகமுன்வந்துவிசாரணைக்குற்றுக்கொண்டது ஆணவபடுகொலைகளைத் தடுக்கதனிப்பிரிவுகளைஏற்படுத்திநடவடிக்கைஎடுக்குமாறுவலியுறுத்தியநீதிபதிகள் உச்சநீதிமன்றஉத்தரவுக்குபிறகுஎத்தனைவழக்குகள் பதிவு செய்யப்பட்டுநடவடிக்கைஎடுக்கப்பட்டுள்ளதுஎன்றும் கேள்விஎழுப்பினர் இந்தவழக்கில் இன்றஉத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் அமெரிக்கசீனா இடையிலானவர்த்தகஉடன்படிக்கைகளைமேற்கொள்ளசீனாதவறிவிட்டதாகஅமெரிக்கஅதிபர் திரு டொனால்டுட்ரம்ப் கூறியுள்ளார்

முன்னதாக நேற்றுநடைபெற்ற இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளது